தீவிரமடைந்துள்ளது

தடுக்க தேசிய குடியுரிமை பதிவேடு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அக்கட்சித் தலைவர் தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

செய்யப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

போனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஷாவில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன

இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மேற்கு வங்க மாநிலம் கட்டால் என்னும் இடத்தில் நடந்த பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசினார் தமது கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் சுட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் தேசிய குடியுரிமை பதிவேடு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனைத்து சிறுபான்மை இன அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

மாநிலத்தில் வளர்ச்சி பணிகளுக்கு செல்வி மம்தா பானார்ஜி முட்டுக்கட்டை போட்டுவருவதாக திரு அமித் ஷா கூறினார் ராணிபந்த் என்னும் இடத்தில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானார்ஜி பிஜேபியின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தை ஒடுக்கி ஜங்கல் மஹால் மக்களுக்கு மிக அதிக அளவிலான நலத்திட்ட பணிகளை தமது அரசு செய்துள்ளதாக அவர் கூறினார் மேற்கு வங்கம் மாநிலம் புருலியாவில் நடந்த பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் நலனுக்காக விவசாயத்திற்கு என சிறப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார்

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாய் பாஷா என்ற இடத்தில் பேசிய அவர் ஏழை மக்களின் நலனை பாதுக்காக பிஜேபி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் பண மதிப்பிழப்பு மூலம் ஏழைகள் விவசாயிகள் உள்பட அனைத்து தரப்பினரையும் தொல்லைகளுக்கு ஆளாக்கியதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சி ஏற்படுமானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதி வழங்கப்படும் என்று திரு ராகுல்காந்தி கூறினார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலளார் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்தார்

காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் காலியாக உள்ள இடங்களில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் உறுதி அளித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தற்போதைய அரசால் பலவீனப்படுத்தப்பட்டதாக குறைகூறிய திருமதி பிரியங்கா காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை கட்டிக்காட்டினார் கடன்களை செலுத்த தவறும் விவசாயிகள் சிறைக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மீதான தேர்தல் விதிமீறல் குறித்த புகார்கள் மீது விரைந்து முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது திரு முக்தார் அப்பாஸ் நக்வி திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோரை கொண்ட அக்கட்சியின் பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் தேர்தல் ஆணையத்திடம் இத்தொடர்பாள மனுவை அளித்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பூபேந்தர் யாதவ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ராகுல்காந்தி நடத்தை விதிமுறைகளை மீறி தவறான தகவல்களை கூறியதுடன் ஜனநாயகத்திற்கு புறம்பான வகையில் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் மேற்கு வங்க மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரச்சார கூட்டங்களை தடுக்க உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் மாநில அரசு நெருக்குதல் கொடுத்து வருவதாகவும் இதுகுறித்தும் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேற்கு வங்கம் மாநிலம் புருலியா பங்குரா ஆகிய இடங்களில் நாளை மறுநாள் பிரதமர் திரு மோடி பிரச்சாரம் செய்யவிருக்கிறார்

ஒரு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு தவா ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளை ஒப்பிடும் நடைமுறை இதுவரை வழக்கத்தில் இருந்தது

மனுதாரர்களின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ள அளவு மிக குறைவானது என்று கூறினார்

இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அர்வு ஏற்கனவே பிறப்பித்த தீர்ப்பை ஆய்வு செய்ய முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஷாவில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன நிவாரணப் பணிகளில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையைச் சேர்ந்த நான்கு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு அளிக்கும் வகையில் கடற்படையும் கடலோர காவல் படையும் சமுதாய சமையல் அறைகளை நடத்தி வருகின்றன புயலால் பாதிக்கப்பட்ட பூரி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் மின் விநியோகம் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தலைநகர் புவனேஸ்வரில் பல இடங்களில் மின் விநியோகம் சீரடைந்துள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது

புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான பொருட்களை மத்திய அரசு ஒடிஷாவுக்கு அனுப்பி வைக்கும் என்று உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் மற்றும் இதர எரிபொருட்கள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக டெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வங்க பந்து என்று போற்றப்படும் ஷேக் முஜிபூர் ரஹமானின் வாழ்க்கையை தயாரிக்க சித்தரிக்கும் திரைப்படத்தை கூட்டாக இந்தியாவும் பங்களாதேஷூம் ஒப்புக்கொண்டுள்ளன மூத்த இயக்குநர் திரு ஷியாம் பெனகல் இந்த திரைப்படத்தை இயக்குவார் புதுதில்லி வந்திருக்கும் பங்களாதேஷின் தூது குழுவுடன் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக செயலர் திரு அமித் காரே நடத்திய கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இரு நாட்டு பிரதமர்களின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இதுபோன்ற கூட்டு முயற்சியிலான திரைப்படங்களை தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திரு காரே கூறினார் இதன்மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

தற்போது அதிபரின் பொது மன்னிப்பை தொடர்ந்து அவர்கள் இருவரும் சிறையில் இருந்து விடுதலை ஆகியுள்ளனர்

கடற்கொள்ளையர்களால் பிடித்துச் செல்லப்பட்டுள்ள இந்த மாலுமிகளை உடனடியாக மீட்பதற்கு நைஜீரிய அரசின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை எடுத்துச்சென்று ஆவன செய்யுமாறு இந்திய துதர் திரு அபய் தாக்கூருக்கு திருமதி குஷ்மா கவராஜ் உத்தரவிட்டுள்ளார் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள திரு கார்த்தி சிதம்பரம் இம்மாதம் வெளிநாடு செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அமெரிக்கா ஜெர்மனி ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு செல்லதிரு கார்த்தி சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கோரி இருந்தார் அவரது கோரிக்கையை பரிசீலித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அர்வு கடந்த ஜனவரி மாதத்தில் திரு கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு சென்றபோது வைப்பு தொகையாக பத்து கோடி ரூபாய் செலுத்தியது போலவே இப்போதும் செலுத்த வேண்டும் என்று கூறி வெளிநாடு செல்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கியது விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்திற்கு தகுதிபெறும் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது